பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டன

மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

வங்கி முறைகேடுகள் மற்றும் வாராக் கடன்களுக்கு முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசின் தவறான செயல்பாடுகளே காரணம் என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது

மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பாள உதவி எமயத்தை புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் வங்கிக் கடன் மோசடி வழக்குகள் காவிரி மேலாண்ளம வாரியம் அமைத்தல் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளித்தல் உள்ளிட்ட பிரச்சினைகளால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்தவைக்கப்பட்டன நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வின் முதல் நாளான இன்று மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வங்கிக் கடன் மோசடி தொடர்பான வழக்குகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவையின் மையப் பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் வைர வியாபாரி திரு நீரவ் மோடியை விரைந்து இந்தியா கொண்டுவந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் காவிரி மேலாண்மை வாரியத்தை விரைவாக அமைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் இத்தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி தெலுங்கு தேசம் கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் இப்பிரச்சினைகள் காரணமாக மக்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் வங்கி மோசடி உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பினர் வங்கிகளில் பெருமளவு கடனை முறைகேடாக பெற்றுவிட்டு வெளிநாடு செல்வோரை தடுக்க மத்திய அரக உறுதியாள நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் எதிர்கட்சித் தலைவர் திரு குவாம் நபி ஆசாத் குற்றம்சாட்டினார் பொதுத்துறை வங்கிகளில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து விவாதிக்க அனுமதி வழங்கப்படும் என்று அவைத் துணைத் தலைவர் திரு பிஜே குரியன் தெரிவித்தார் இருப்பினும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்தி வைக்கப்பட்டது அவை மீண்டும் கூடியபோதும் தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் விளாத்தாள் வெளியானது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்வு எழுதியவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் எனவே இத்தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதை கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த மாதம் நடைபெற்ற இந்த தேர்வில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக புகார்கள் எழுந்தன இத்தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு ஏற்கனவே மத்திய பணியாளர் தேர்வாணையமும் அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது

டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மகிழ்ச்சியுடனும் முழு நப்பிக்கையுடனும் மாணவர்கள் தேர்வுகளை எழுத வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் கஷ்மீரில் சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாநில காவல்துறை தலைவர் திரு எஸ் பி வைத் கூறியுள்ளார் ஜம்முவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சோதனை சாவடி ஒன்றின் மீது நேற்று இரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் பாதுகாப்புப் படையினர் பதிவடி கொடுத்ததில் இரண்டு தீவிரவாதிகள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறினார் உயிரிழந்த இருவர் தீவிரவாதிகள் என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற நாள்கு பேர் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டது தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய நிலைகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதுகுறித்து மாநிலங்களவையில் இன்று விளக்கம் அளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதூராமன்

பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்த அமைச்சர் அதில் இந்திய வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு நமது ராணுவமும் எல்லை பாதுகாப்புப் படையும் தொடர்ந்து தகுந்த பதிவடி கொடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானின் அத்துமீறல்கள் அளைத்தும் அந்நாட்டு அரசின் உயரதிகாரிகளிடம் உரிய முறையில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எல்லையில் அமைதியை பராமரிக்குமாறு இந்தியா தொடர்ந்து வலியறுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சோபியான் துப்பாக்கிச் சூடு சுப்பவத்தில் ராணுவ அதிகாரி திரு அதித்யகுமாரின் பெயர் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் ஜம்மு கஷ்மீர் மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது

ஜனவரி மாதம் சோபியான் பகுதியில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து சில ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக கஷ்மீர் மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்தது அதில் திரு ஆதித்யகுமாரின் பெயரும் இடம் பெற்றுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவரது சார்பில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுத்தாக்கல் செய்யப்பட்டது வங்கி முறைகேடுகள் மற்றும் வாராக் கடன்களுக்கு முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசின் தவறான செயல்பாடுகளே காரணம் என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பதவியேற்ற பின்னர் தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் எதுவும் வாராக் கடன்களாக இல்லை என்றார் தங்க இறக்குமதி கொள்கையின்கீழ் முந்தைய காங்கிரஸ் அரசு சில நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அப்போதைய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் நீரவ் மோடியின் கீதாஞ்சலி ஜெம்ஸ் உள்ளிட்ட ஏழு நிறுவனங்கள் பயனடையும் வகையில் சில உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இத்தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரமும் மக்குளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் ரபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்தார் திரிபுராவில் பிஜேபி பெற்றுள்ள வெற்றியை வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக கூறியுள்ள ரவிசுங்கர் பிரசாத் குழப்பத்திலும் அச்சத்திலும் உள்ள காங்கிரஸ் கட்சி பிஜேபி க்கு எதிராக அர்த்தமற்ற வகையில் புகார்களை தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் புத்தில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மத்திய தகவல் ஆணையத்தின் கட்டடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை திறந்து வைக்கிறார் முளிர்கா பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்தக் கட்டடம் தேசிய கட்டுமாள கழகத்தால் ஐந்து மாடிகளுடன் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது

மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து மக்களுக்கு உதவும் வகையில் உதவி மையம் ஒன்றை புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைத்தார் பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் முத்ரா கடன் உதவித் திட்டம் இலவச எரிவாயு இணைப்புத் திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக இந்த எமயத்தில் விரிவாள விளக்கங்கள் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும்

அரசுக்கும் மக்களுக்கும் இணைப்பை ஏற்படுத்தும் பாலமாக பிஜேபி செயல்படுவதாகவும் அவர் கூறினார் அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு விரிவாக விளக்க வேண்டும் என்று கட்சித் தொண்டர்களைக் கேட்டுக் கொண்ட அவர் அரசின் நலத்திட்டங்கள் சாதாரண மக்களை சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு விஜய்கோயல் கட்சியின் துணைத் தலைவர் திரு ஷியாம் ஜாஜூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிதி தொழில்நுட்பம் தொடர்பான பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வுகானும் வகையில் நிலைக்குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது இத்தொடர்பான அறிவிப்பை நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி ஏற்கனவே இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தபோது வெளியிட்டிருந்தார் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலார் திரு சுபாஷ் சந்திரகார்க் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள எட்டு உறுப்பினர் குழு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்தும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளுடனும் இந்த குழு இணைந்து செயல்படும்

சதாம் உசேன் துக்கிலிடப்பட்ட பின்னர் அவரது சொத்துக்களையும் அவருக்கு நெருக்கமானவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை ஈராக் அரசின் புதிய ஆட்சியாளர்கள் தொடங்கினர்

விளையாட்டுச் செய்திகள் மாஸ்கோவில் நடைபெற்ற தூல் மெமோரியல் ரேபிட் செஸ் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டம் வென்றார்

இந்தியா இவங்கை பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை தொடங்குகிறது